பஞ்சாப் நேஷனல் வங்கியின் முறைகேடுகள் நிர்வாகத்தின் தோல்வி என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

பிரஸார் பாரதி நிகழ்ச்சிகளின் தரம் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி

தமிழகத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் இன்று விநியோகிக்கப்படுகின்றன

நிதின் கட்காரி இன்று அடிக்கல் நாட்டினார்

இதன் ஒருபகுதியாக இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் கப்பல் அமைச்சகத்திற்கிடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஒரு கையெழுத்தாகியுள்ளது இதனிடையே தூத்துக்குடி வ

சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு வாகன முனையம் மற்றும் தகவல் நிலையத்தையும் அமைச்சர் இன்று துவக்கிவைக்கிறார்

நிதியமைச்சகத்தின் நிதி புலனாய்வு பிரிவு பதயாரித்துள்ள பட்டியலில் இந்நிறுவனங்களின் பொருளாதார பாதுகாப்பு குறியீடுகள் மிகக்குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது

இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மின்னணு தகவல் தொழில்நுட்ப செயலர் அஜய்பிரகாஷ் சாவ்னே அனைத்து குடிமக்களும் டிஜிட்டல் சேவைகளைப் பெற இந்தியா நீண்டதூரம் செல்லவேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார் இதற்காக தொலைதொடர்பு சேவை தடைகளைக் களைந்து உரிய கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் மத்திய மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து டிஜிட்டல் சேவைகளை இணைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காக ஒரு லட்சம் கோடி டாலர் டிஜிட்டல் பொருளாதார இலக்கிற்கான நெறிமுறைகளை அரசு வகுத்துவருவதாக அவர் எடுத்துரைத்தார்

உலகத்தில் உள்ள அனைத்து ஆய்வறிக்கைகளையும் ஆராய தமிழகத்தில் ஒரு ஆய்வு நுழைவாயில் அமைக்கப்படும் என்றார் ஹாவோர்டு பல்கலைக்கழககத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு நமது ஆராய்ச்சிகளை உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றம் அமைச்சர் கூறினார்

சம்பத் திரு பெஞ்சமின் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் இன்று ஜப்பான் செல்கின்றனர் சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது ஜப்பான் தொழிற்சாலைகளான எமஹா போன்ற தொழில்நிறுவனங்களை பிரதிநிதிக்குழுவினர் பார்வையிட உள்ளனர்

நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியாமரியம் காதப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி இம்முகாமை தொடங்கிவைத்தார்

காஞ்சிபுரத்தில் இம்முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கிவைத்தார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பிரதம மந்திரியின் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங்கும் அன்னாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திருச்சி கள விளம்பரத்துறையும் திருச்சி மாநகராட்சியும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளன